காவிரி குண்டாறு நதிகள் இணைப்புத் திட்டத்தின் முதற்கட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாஹூ கூறியுள்ளார்

மோடி இன்று பிஜேபி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார்

இங்கிலாந்துக்கு எதிரான ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைத் தொகுதிக்கு உட்பட்ட குன்னத்தூரில் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் தலைமையில் நடைபெறும் விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர்

இதன்மூலம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் பயன்பெறும்

இதன்வாயிலாக ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் பயன்பெறும்

சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் திரு வைகைச் செல்வன் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ராமராஜன் யோகி பாபு நடிகைகள் ஐஸ்வர்யா ராஜேஷ் சங்கீதா பாடலாசிரியர்கள் கவிஞர் காமகோடியன் காதல் மதி திரைப்படத் தயாரிப்பாளர்கள் ஐசரி கணேஷ் கலைப்புலி தாணு உள்ளிட்டோருக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டன

திருச்செங்கோட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிப் பேசிய அவர் திருச்செங்கோடு

இந்திய அளவில் நீர் மேலாண்மையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என மத்திய அரசு பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பொது மக்களுக்கு உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாணவர்களுக்கான இரண்டு ஜி பி டேட்டா கார்டு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

வில்லிவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வானகரத்தில் தாலிக்குத்தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் இரண்டேகால் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தங்கத்தை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பிஜேபி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் இந்தக் கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர்கள் மாநில தேர்தல் பொறுப்பாளர்கள் மாநில தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இந்தக் கூட்டத்திற்கு முன்னோட்டமாக பிஜேபி தலைவர் திரு நட்டா நேற்று தமிழகத் தேர்தல் பொறுப்பாளர் திரு சி டி ரவி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்

மத்திய அமைச்சருமான திரு அர்ஜூன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார்

ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவையில் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாகத் தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவும் தமிழகம் வர இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் சர்வதேச சந்தை நிலவரத்தின் அடிப்படையிலேயே பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக திரு முருகன் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி தலைமைத் திரு சத்ய பிரத சாஹூ தெரிவித்துள்ளார்

பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான காலக்கெடு இன்னும் முடியவில்லை என்று குறிப்பிட்ட தலைமைத் தேர்தல் அதிகாரி வாக்காளர் அடையாள அட்டைகளில் உள்ள குறைபாடுகளையும் திருத்திக் கொள்ளலாம் என்றார் அனைத்துக் கட்சியினர் தெரிவிக்கும் இடங்களிலேயே புதிய வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மத்திய கல்வி மற்றும் கலாச்சாரத்துறைகள் இணைந்து நான்குநாள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன முதல்நாளான இன்று நடைபெறும் இணையவழிக்கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு உரையாற்றுகிறார் இநுவரிச்செய்திகள் மியான்மரில் ஜனநாயக அரசை மீண்டும் ஏற்படுத்தக்கோரி போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இராக் தலைநகர் பாக்தாதில் உள்ள பாலட் விமானப்படை தளம் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது

விளையாட்டுச்செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியில் தமிழக வீரர்கள் நடராஜன் வாஷிங்டன் கந்தர் மற்றும் வருண் கன்வர்த்தி உள்ளிட்டோர் இடம் பெற்றுள்ளனர்